நரேந்திரமோடிவலியுறுத்திஉள்ளார்

க ஸ்டாலின் எச்சித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையில் தடைப்பட்டுள்ளஆக்சிஜன் உற்பத்திவிரைவில் தொடங்கும் என்றுதொழில்துறைஅமைச்சா் திரு தங்கம் தென்னரசுகூறியுள்ளார்

புயல் காரணமாகநீலகிரி ஈரோடுஆகியமாவட்டங்களுக்குட்பட்டஒருசிலபகுதிகளில் மிககனமழைக்குவாய்ப்பு உள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டாா் இந்தநோய்த்தொற்றுபாதிப்பு குறித்தவிவரங்களைஅறிவிப்பதில் மாநிலஅரசுகள் வெளிப்படையாக இருப்பதற்குஊக்கம் அளிக்கவேண்டும் என்றுபிரதமா் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினாா் ஊரகப் பகுதிகளில் வீடுவீடாகசென்றுபரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றம் கண்காணிப்பு நடவடிக்கைகளைதீவிரப்படுத்தவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மருந்துசெலுத்தும் பணியைவிரைவுப்படுத்துவதற்குஏதுவாகமாநிலஅரசுகளுடன் தடுப்பு இணைந்துபணியாற்றவேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடிஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார் ரெம்டெசிவர் மற்றும் ஆக்சிஐன் சிலிண்டர்களைகள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்குவிற்பவர்கள் மீதுகுண்டர் சட்டத்தின்கீழ் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமுதலமைச்சர் திரு

ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் இது தொடா்பாக இன்றுஅவா் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் தடுப்பு மருந்து இறக்குமதி ரெம்டெசிவா் படுக்கைகள் மருந்துவினியோகம் உற்பத்தி எண்ணிக்கையைஅதிகரித்தல் போன்றநடவடிக்கைகளைமாநிலஅரசுவிரைந்துமேற்கொண்டுவருவதாகசுட்டிக்காட்டியுள்ளார் மருந்துகளைபதுக்கிஅதிகவிலைக்குவிற்பனைசெய்வதுதொடர்பாககுற்றச்சாட்டுகள் இதுபோன்றசூழலில் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காலத்தில் இதுபோன்றசெயல்களில் ஈடுபடுவதுகடுமையானகுற்றம் ஆகும் என்றும் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார்

மாவட்டந்தோறும் இதற்காகநியமிக்கப்பட்டஅமைச்சர்கள் இப்பணிகளைஆய்வு செய்துவருகின்றனர்

சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

முத்துசாமி இன்றுஆலோசனைமேற்கொண்டார்

தங்கம் தென்னரசுகூறியுள்ளார்

சென்னைமாநகராட்சிக்குட்பட்டபகுதிகளில் ஊரடங்கு உத்தரவைமீறிசெயல்படும் கடைகளுக்குஅபராதம் விதிக்கப்படுவதாகமாநகராட்சிஆணையர் திரு ககன் தீப் சிங் பேடிசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதைதவிரஆதரவற்றவா்களுக்கும் இலவசஉணவு வழங்கிவருவதாகஅந்ததொண்டுநிறுவனத்தின்நிறுவனா் திரு

அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ளடவ்தே புயல் அதிதீவிர புயலாகவலுவடையவாய்ப்பு உள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் கூறியுள்ளாளா்

இதற்கிடையே இந்த புயல் தொடா்பாகமேற்கொள்ளவேண்டியமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் குறித்துபிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனைமேற்கொண்டாா் இதேபோல் தமிழகமுதலமைச்சா் திரு மு

ஸ்டாலினும் இது தொடா்பாகஅதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

திண்டுக்கல் மாவட்டம் பழனிபேருந்துநிலையத்தில்ஆதரவற்றவா்களுக்குரக டி ஜஜி திரு முத்துசாமிஉணவுப் பொட்டலங்களைவழங்கினார்

மேற்குத் தொடர்ச்சிமலைப் பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழைகாரணமாககுற்றாலஅருவிகளில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது ஜெனிவாஓபன் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்றுஆட்டங்கள் இன்றுதொடங்குகின்றன